அதனைத் தொடர்ந்து விண்கலத்தின் நீள்வட்டப் பாதை குறைப்பு நடவடிக்கைகள் நாளையும் நாளைமறுநாளும் மேற்கொள்ளப்பட உள்ளன

உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய மாநில அரசு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக உயரதிகாரிகளை மேற்கோள்காட்டி பி

தெரிவிக்கிறது இருநாட்டு தலைவர்களிடையேயான முதல் முறைசாரா உச்சிமாநாடு சீனாவின் ஊஹானில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது

சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவின்படியும் வியன்னா உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜாதவை சந்திக்க பாகிஸ்தான் அரசு அனுமதி அளித்ததையடுத்து இந்நடவடிக்கை

இதனை எதிர்த்து இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டதை அடுத்து குல்பூஷனின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

ராஜ்நாத்சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தக்காஷி இவாயா வுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஜப்பான் பிரதமா் ஷின்ஷோ அபே யை டோக்கியோவில் சந்தித்து திரு

ராஜ்நாத்சிங் தென்கொரியா செல்லவுள்ளார்

நரேந்திரமோடி வரும் சனிக்கிழமை மஹராஷ்டிர மாநிலத்தில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளை தொடங்கிவைக்க உள்ளார் விதர்பா வார்தா இடையேயான மெட்ரோ அகல ரயில்பாதை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிப்பு பணிகளையும் தொடங்கி வைக்கவுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

போடு நிறுவனங்களின் உயரதிகாரிகளை சந்தித்து பேசும் அவர் சான் ்பிரான்சிஸ்கோ ்பாக்ஸ்கான் மற்றும் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவன அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க உள்ளார் பின்னர் கலிபோர்னியாவில் கால்நடைப் பண்ணைகளை பார்வையிடும் முதலமைச்சர் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தியை ஏற்கனவே உள்ள மின்கட்டமைப்பில் எளியமுறையில் சேர்ப்பது தொடர்பான வழிமுறைகள் குறித்து அறிவதற்காக சான்

பிரான்சிஸ்கோ வில் உள்ள புளும் எனர்ஜி நிறுவனத்திற்கு செல்கிறார் இதுதவிர சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்படவுள்ள உலகத்தரம் வாய்ந்த கால்நடை பூங்காவிற்கு தேவையான தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள ப

பல்லோ மற்றும் கலிபோர்னியா கால்நடை பண்ணைகளை பார்வையிடவுள்ளார்

மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து வாசலில் மா கோலமிட்டு களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை அலங்கரித்து பலவகையான பழங்கள் பூக்கள் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொரி சுண்டல் போன்றவற்றுடன் அருகம்புல் படைத்து வீடுகளில் பூஜை செய்து வருகின்றனர்

இந்நாளை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலின் சதுர்த்தி விழாவில் தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற்றது

நாளைமறுநாள் இந்த சிலைகள் நீர் நிலைகள் மற்றும் கடல் பகுதிகளில் கரைக்கப்பட உள்ளன

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குடியரசு தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துக் செய்தியில் கற்றல் அறிவாற்றல் வளம் போன்றவற்றை உருவகப்படுத்தும் விநாயகரின் பிறப்பை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப் படுவதாகக் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் தேசத்தின் வளர்ச்சிக்காக நாம் அடைய விரும்பும் இலக்கு நன்மதிப்பு மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்காகவும் இந்நாளில் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்துக் செய்தியில் அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என தெரிவித்துள்ளார்

ஓப்பன் கிரான்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்விட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா ரஷ்யாவின் மெத்வதேவ் ம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைனின் ஸ்வட்லானா வும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச் விலகியதையடுத்து வாவ்ரிங்கா காலிறுதிக்கு தகுதி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் மெத்வதேவ் ஜெர்மனியின் கோப்